நரேந்திரமோடி இன்று காணொலி மூலம் அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளா் தமிழகமுதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாநில அமைச்சரவைக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெறுகிறது

அரசு தெரிவித்துள்ளது அரசு மருத்துவமனைக்கு வருவோருக்கு சளி காய்ச்சல் இருமல் இருந்தால் அவா்களுக்கு உடனடியாக ரத்த பரிசோதனை செய்ய வேண்டும் என்று மருத்துவர்களை அமைச்ச் திரு

விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டுள்ளார்

வைக்கப்பட்டுள்ளது

நரேந்திரமோடி இன்று காணொலி மூலம் அனைத்து மாநில முதலமைச்சா்களுடன் ஆலோசனை நடத்துகிறா் ஏற்கனவே சில மாநில முதலமைச்சர்கள் ஊரடங்கை நீட்டிக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளன் இந்நிலையில் பிரதமர் திரு

நாடு முழுவதும் மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்த எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அவர்களிடம் கேட்டறிந்தார்

ஹர்ஷ்வர்தன் நேற்று காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் சுகாதாரத்துறை இணை அமைச்சா் திரு அஸ்வினிகுமார் சௌபே மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர்

முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாநில அமைச்சரவைக் கூட்டம் சென்ளை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் மருத்துவர்கள் குழு அரசுக்கு ஊரடங்கை நீட்டிப்பது தொடர்பாக அளித்துள்ள பரிந்துரை நோய்த்தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது

சண்முகம் தெரிவித்திருக்கிறார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களையும் சேர்து

தமிழ்நாட்டில் சமூக பரவல் தற்போதைக்கு இல்லை என்றும் இதுகுறித்து சுகாதாரத்துறை தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஊரடங்கு காலத்தில் அத்தியாவசியப் பொருட்கள் போதுமான அளவு கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் திரு சண்முகம் மேலும் கூறினார்

அரசு மருத்துவமனைக்கு வரும் பொதுமக்களுக்கு சளி காய்ச்சல் இருமல் இருப்பது கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு உடனடியாக ரத்த பரிசோதனை செய்ய வேண்டும் என்று மருத்துவர்களை போக்குவரத்துத்துறை அமைச்சா் திரு

விஜயபாஸ்கா் கேட்டுக் கொண்டாா்

அந்த நகரில் உள்ள மக்களுக்கு சளி காய்ச்சல் மூச்சுத்திணறல் குறித்த விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் திரு

சந்தீப் நந்தூரி கூறியிருக்கிறார்

த வி வெங்கடேஸ்வரன் வழங்கும் அறிந்ததும் அறியாததும் குறித்த பதிவு

சிதம்பரம் தெரிவித்துள்ளாா் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி சிலின்டர்கள் கிடைக்கும் நோக்கில் மே மாதம் வரை கூடுதலாக இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார்

காஞ்சிபுரம் நகரில் ஊரடங்கின் போது தேவையின்றி சாலைகளில் சுற்றித் திரிந்த வாகன ஒட்டிகளை வடக்கு மண்டல ஐஐி நாகராஜ் தடுத்து நிறுத்தி அறிவுறுத்தி அனுப்பினாா்

மெகராஜ் தெரிவித்திருக்கிறார்

பொதுமக்களின் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சிரமமின்றி கிடைத்திட அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு கொ

திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் கிருமி தொற்று தடுப்பு பாதையை அமைச்சா் திரு காமராஜ் நேற்று திறந்து வைத்தாா்

சண்முகம் சுந்தரம் தெரிவித்துள்ளார் மோகன் சேலம் மாநகராட்சிக்குட்பட்ட அனைத்து இடங்களிலும் இன்று முதல் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இறைச்சிக் கடை மற்றும் மீன் கடைகள் செயல்பட தடை விதிக்கப்படுவதாக மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார்